தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமலுக்கள் இன்று பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன

எடப்பாடி கே பழனிசாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன

தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக சேலம் எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி போடி நாயக்கனூரில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் திமுகவின் திரு தங்க தமிழ்ச்செல்வன் சென்னை கொளத்தூரில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கரூரில் அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் திமுகவின் திரு செந்தில்பாலாஜி உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இதேபோல் தாராபுரத்தில் போட்டியிடும் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு

முருகன் விருத்தாச்சலத்தில் தேமுதிக வின் திருமதி பிரேமலதா விஜய்காந்த் கோவில்பட்டியில் அமுக பொதுச்செயலர் திரு

டி வி தினகரன் கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதிமய்யக் கட்சித்தலைவர் திரு கமல்ஹாசன் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன

மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசிநாளாகும்

கள்ளக்குறிச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அஇஅதிமுக ஆட்சியில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதுடன் மக்கள் விரோத திட்டங்களுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்றார் இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு

முருகன் தாராபுரத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு

அழகிரி வேளச்சேரியிலும் தமா க தலைவர் திரு

வாசன் மயிலாடுதுறையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு முத்தரசன் பண்ருட்டி திருக்கோவிலூரிலும் மக்கள் நீதிமய்யக் கட்சித்தலைவர் திரு கமல்ஹாசன் பல்லடத்திலும் அமமுக பொதுச்செயலர் திரு

டி வி தினகரன் மயிலாடுதுறையிலும் வாக்கு சேகரிக்கின்றனர்

மேற்குவங்க மாநிலம் காரக்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி மாநிலத்தின் முழுமையான வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வழிகோலும் என்றார் குறிப்பாக தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வினியோகம் பழங்குடியினரின் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பது வேளாண் வளர்ச்சிக்காக குளிர்பதன சேமிப்பு கிடங்குகளை அமைப்பது உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் என்றார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித்தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான செல்வி மம்தா பானா்ஜி கிழக்கு மெதினாப்பூரில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார் இதனிடையே அசாம் மாநிலம் சாபூவா திப்ருகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் வெளியிடுகிறார்

ம் ம் ம் ம் ம ராஜ்நாத் சிங் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சாகர் திட்டத்தின்கீழ் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஜே ஆஸ்டினுடன் நடைபெற்ற ஆலோசனைக்குப் பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு துறையில் தகவல் பரிமாற்றம் ராணுவத்தினரிடையே பரஸ்பர ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார்

கு ஆலை சிறப்பு மருத்துவமனையையும் தொடங்கி வைக்கிறார்

இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நோ்மறையான எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் மற்றும் சக மனிதர்களுக்கு உதவுவது உள்ளிட்ட பண்புகளை பின்பற்றி அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார்

தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் அதன் நோய் எதிர்ப்பு திறனில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

இதனிடையே கடந்த சில நாட்களாக தொற்றுப் பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் பாதுகாப்பு வழிமுறைகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்றுவதை உறுதிசெய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது

தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன